பி எல்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்ற அனைத்துக்கட்சிக் கூட்டத்தில் இதற்கான முடிவு ஒருமனதாக எட்டப்பட்டது

தமிழகத்தின் தேவைக்கு போக எஞ்சிய பிராண வாயுவை பிற மாநிலங்களுக்கு வழங்கலாம் என்ற தீர்மானங்களும் ஒருமனதாக எட்டப்பட்டன கோவிட் தொற்று அதிகமாகி உள்ள சூழலில் பெரும் அளவிலான மக்களை காப்பாற்ற பிராண வாயு தேவை வருவதை கருத்தில்கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் திமுக பிஜேபி காங்கிரஸ் பா ம க தேமுதிக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்துகொண்டனர்

எடப்பாடி கே

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேட்பாளர்களின் முகவர்கள் கொரோனா தடுப்பூசி முதல் தவணையாவது போட்டிருக்க வேண்டும் என்று கூறினார்

சிவகங்கை மாவட்டத்தில் நகராட்சி பகுதிகளில் மக்கா குப்பைகளை ஒவ்வொரு புதன்கிழமையும் மக்கும் குப்பைகளை பிற நாட்களிலும் பிரித்து வழங்க வேண்டும் என்று ஆணையர் திரு

விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை காவல்துறை கண்காணிப்பாள் திரு ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வீதிவீதியாக சென்று மக்கள் கூட்டம் அதிகம் காணப்படும் கடைகளை மூடி சீல்வைத்தனர்

காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள சித்ரகுப்தர் ஆலயத்தில் இந்நாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது

பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியையொட்டி காவடி மற்றும் தீர்தக்குடம் எடுத்து சுவாமி தரிசனம் செய்ய வந்த வெளியூர் பக்தர்கள் மலை அடிவாரத்திலேயே தடுத்து நிறுத்தப்பட்டதாக எமது திண்டுக்கல் செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சென்னை மெரீனா கடற்கரை காமராஜர் சாலையில் கண்ணகி திருவுருப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் காவல்துறையினர் தடுப்புச்சுவர் அமைத்து பக்தர்களை திருப்பி அனுப்பி வருகின்றனர்

பி எல்

மும்பையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களுருவையும் டெல்லி கேப்பிட்டல்ஸ் சன்ரைஸ்ஸ் ஹைதராபாதையும் வென்றன